உலகளாவிய கல்வி மையமாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர்தான் அறிவிப்பார் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது

மைசூர் பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர் உலகத்தரம் வாய்ந்த தொழில் நுட்பத்துடன் நம்நாட்டின் கலாச்சாரங்களும் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

மாறிவரும் உலகின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நம்நாட்டின் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பல்முனை கல்விசூழலை உறுதி செய்வதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் தொன்மை வாய்ந்த இந்தியாவின் கல்வி முறையையும் நவீன இந்தியாவின் திறமைகளையும் விருப்பங்களையும் பிரதிபலிக்கும் கல்வி மையமாக மைசூர் பல்கலைக்கழகம் விளங்குகிறது என புகழாரம் சூட்டியுள்ளார்

ஆட்சிமுறையில் சீர்த்திருத்தங்கள் பாலின சமத்துவம் ஊக்குவிப்பு சமூக பங்களிப்பு போன்றவை உயர்க்கல்வி மாணாக்கரின் கல்வித்தரத்தை மேலும் மேம்படுத்தும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பட்டமளிப்பு விழாவில் கர்நாடக ஆளுநர் திரு வாஜுபாய் வாலா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

கோவிட்டிற்கு எதிரான சர்வதேச கண்டுபிடிப்புகளில் பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது

பழனிச்சாமி கோவிட் தடுப்புப்பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரும் வியாழக்கிழமை ஆய்வு மேற்கொள்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கோவிட் தடுப்பின் அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொள்கிறார் இப்பயணத்தின் ஒருபகுதியாக முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுவதோடு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவுள்ளார்

இன்றிரவு வாக்கில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

மஹாராஷ்டிர மாநிலம் ஒஸ்மனாபாத் மாவட்டம் துல்ஜாபூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் மும்பையில் அண்மையில் பெய்தஇடைவிடா மழையால் பயிர்கள் பெருமளவு சேத்தை சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய சூழலில் விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்நிலையில் ஒன்பதரை கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இதுவரை கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப் பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது

இந்திய இலங்கை நாடுகளின் பாதுகாப்பு நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில்இருநாட்டு கடற்படையும் இணைந்து ஆண்டுதோறும் ளுடுஐஒே என்ற கூட்டுப் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத் தக்கது

சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து முதலமைச்சர் தான் அறிவிப்பு வெளியிடுவார் என்றார்

பொதுத்தேர்வு தேதியை நிர்ணயித்தல் பாடக்குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப் பட்டதாகத் தெரிகிறது

கருப்பணன் இன்று வழங்கினார் மதுரையில் நகரும் நியாயவிலைக் கடைகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வருவாய்த்துறை அமைச்சர் திரு

வி

இந்நாளையொட்டி நாமக்கல்லில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மெகராஜ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அன்னாரது நினைவு இல்லத்தில் தேசபக்தி பாடல்களை பாடி நாமக்கலை சேர்ந்த இளைஞர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள்

குழித்துறை தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் இருப்பினும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அவர் கூறினார்

குமார் இன்று துவக்கி வைத்தார்

பி